முள்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு

சேஷன் நேற்று சென்னையில் காலமானார்

கால்வாய் கட்டப்படவுள்ளதாக மாநில அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு

சாஹி இன்று பதவியேற்கிறார்

உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுந்தர்சிங் குர்ஜார் தங்கப் பதக்கம் வென்றார் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு

சேஷன் நேற்றிரவு சென்னையில் காலமானார்

பாதுகாப்புத்துறை செயலர் மத்திய அமைச்சரவைச் செயலர் உள்ளிட்ட பதவிகளையும் அவர் வகித்கள்ளார் சேஷனின் மறைவிற்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதுர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு அவர் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் உதவிகரமாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் சிறந்த குடிமைப்பணி அதிகாரி என்றும் பிரதமர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் தேர்தல் நடத்தும் அமைப்புகளில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த அவரை நாடு என்றென்றும் நினைவு கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார் பல்வேறு கட்சியின் தலைவர்களும் சேஷனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் கரூர் மாவட்டம் அணைப்பாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை கெரிவிக்கார்

செகண்ட்ஸ் திருப்பூர் நொய்யல் ஆற்றுப் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லா நடவடிக்கையும் எடுத்ததன் காரணமாகத்தான் இன்று அதனுடைய மாசின் அளவு குறைந்திருக்கிறது

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மக்களின் கவனத்தை திசைதிருப்பும் நோக்கில் திமுக மீது மத்திய மாநில அரசுகள் வீண்பழி சுமத்துவதாக தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் மட்டுமின்றி எப்போதும் திமுகவினர் கட்சிப் பணியாற்ற வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் உள்ளாட்சித் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் வெள்ளி சனிக்கிழமைகளில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட மாவட்டங்களின் தலைநகரங்களில் விண்ணப்பப் படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்குமாறு அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது உள்ளாட்சித் தேர்தலுக்கான ஆயத்தப்பனிகளில் பிஜேபி தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு எவ்வித பாரபட்சமும் இன்றி மாநில அரசுகளை சமமாக நடத்துவதாக குறிப்பிட்டார் உள்ளாட்சித் தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுக அங்கம் வகிக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று பண்ருட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் உரத் தட்டுப்பாடு நிலவி வருவதாக குறிப்பிட்டார் இதனைக் களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அழகிரி வலியுறுத்தினார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு

சாஹி இன்று பதவியேற்கிறார் ஆளுநர் மாளிகையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் மாநில அமைச்சர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயரதிகாரிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் மஹாராஷ்டிராவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக பதிலளிக்குமாறு சிவசேனாவிற்கு அம்மாநில ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார் புதிய அரசு அமைக்கப் போவதில்லை என்று பிஜேபி அறிவித்ததை அடுத்து ஆளுநர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் முன்னதாக கூட்டணி அரசு அமைக்க சிவசேனா முன்வராததால் அரசனமக்க இயலாது என்று பிஜேபி ஆளுநரிடம் தெரிவித்தது மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக சிவசேனா செயல்படுவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியது மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் வைகை ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாகவும் வைவை அணயிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாலும் மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மதுரை நகரின் யாணைக்கல் கீழ்ப்பாலம் படித்துறை கீழ்பாலம் ஆகியவை வெள்ளம் காரணமாக தண்ணீர் பாலத்தை தொட்டபடி செல்வதால் அதில் செல்லும் வாகனப் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் கால்நடைகளை ஆற்றின் அருகே கொண்டுசெல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது மேலும் ஆற்றின் கரையோரங்களில் காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து ரகுராஜா உதகமண்டல அரசு தாவரவியல் பூங்காவிற்கு புதுதில்லியில் உள்ள ஸ்காட்ச் அமைப்பு சிறந்த பூங்காவிற்கான விருதை வழங்கியுள்ளது பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த பூங்காவிற்கு இந்த விருது மூலம் கிடைத்த அங்கீகாரம் காரணமாக தோட்டக்கலைத் துறையினர் உற்சாகமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஒவ்வொரு பூங்காவும் பல்வேறு தனித்துவத்தடனும் சிறப்புகளுடன் திகழ்ந்து வருவதால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு செல்கின்றனர்

பல்வேறு சிறப்புகளைக் கொன்டு திகழும் அரசு தாவரவியல் பூங்காவை பழமை மாறாமல் சிறப்பாக பராமரித்து வருவதற்காக தில்லியில் ஸ்காட்ச் அமைப்பு இந்த விருதை வழங்கியுள்ளது

பங்களாதேஷில் புல்புல் பயல் காரணமாக இரண்டு பேர் உயிரிழந்தனர்

லடாக் துணைநிலை ஆளுநர் திரு

மாத்தூர் இன்று கார்கில் பகுதியில் ஆய்வு மேற்கொள்கிறார் பாதுகாப்புத் துறையின் புதுமைப் படைப்புகள் தொடர்பான மாநாடு மற்றும் கண்காட்சி இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது அரசுமுறைப் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள துணை முதலமைச்சர் திரு ஒபன்ளீர்செல்வம் சிகாகோ தமிழ்ச் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்றார் கரூர் மாவட்டம் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக நேற்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

நேற்று நாக்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பந்து வீசத் தீர்மானித்தது

ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டியில் ஹாட்ரிக் சாதனை படைத்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையும் அவர் பெற்றார்

துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்